இந்தியாவும் இத்தாலியும் இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நோக்கி வந்து கொண்டிருக்கிறது

சில அறிவுறுத்தல்களை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது

உத்தரவிட்டுள்ளது

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

இவர்கள் அனைவரும் வண்டலூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் விடுதிகளில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது

தொழிலாளர்கள் மூத்த குடிமக்கள் உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்படுவோர் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டுள்ளோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அழைத்து வரப்படுகிறார்கள் வெளிநாடுகளிலிருந்து வரும் இந்தியர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு இருப்பதற்கான சில அறிவுறுத்தல்களை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது அதன் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வந்துள்ளவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ற வகையில் தனியார் ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகள் உள்ளிட்டவை அவர்களுக்கான பிரத்யேக அறைகளை ஒதுக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளது அவர்கள் தங்கி இருக்கும் அறைகள் அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டுமென்றும் கூறியுள்ளது அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டுமென்றும் தெரிவித்துள்ளது

அவர்கள் தங்கியிருக்கும் இடங்களில் விருந்தினர்கள் யாரும் அனுமதிக்கப்படக் கூடாது என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் கட்டாயமாக ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டுமென்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது ஊரடங்கு காரணமாக தொழிற்சாலைகள் மற்றும் அதில் பணிபுரியும் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சிளைகளுக்கு தீர்வுகாண மத்திய அரசு அளைத்து உதவிகளையும் செய்யும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கூறியுள்ளார்

தொழிலதிபர்களுடன் நேற்று வலைதளம் மூலமாக கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்த அமைச்சர் ஊரடங்கு காலத்தில் தொழிலாளர்கள் செலுத்த வேண்டிய ஈ

தவணையில் பல்வேறு தளர்வுகளை அளித்துள்ளதை சுட்டிக்காட்டினார்

இதற்காக மத்திய உயிரி தொழில்நுட்பத்துறை ஸ்டாா்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்துள்ளதாக அகில இந்திய வானொலிக்கு அளித்துள்ள சிறப்புபேட்டியில் உயிரி தொழில்நுட்பத் துறையின் செயலாளர் டாக்டர் ரேணு ஸ்வருப் தெரிவித்துள்ளார் இந்த மாத இறுதிக்குள் நாளொன்றுக்கு ஒரு வட்சும் பரிசோதனைகளை மேற்கொள்ள சாதனங்கள் தேவைப்படுவதாகவும் எனவே விசாகப்பட்டினத்தில் ஒரு ஆலையில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட தரமான சோதனை கருவிகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ரயில் தண்டவாளங்களை ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்தினால் அது உயிரிழப்பில் கொண்டு செல்லும் என்று ரயில்வே கூறியுள்ளது எனவே பொதமக்கள் ரயில் தண்டவாளங்களில் உறங்கவோ அமரவோ வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளது ஊரடங்கு காரணமாக ரயில் சேவை இல்லை என்பதற்காக தண்டவாளங்களில் அமர வேண்டாம் என்றும் சரக்கு சேவை ரயில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் வெளிமாநிலங்களில் இருந்து தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அழைத்து செல்லும் ரயில்களும் இயங்கி வருவதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய்த்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை உடனுக்குடன் கண்டறிந்து உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதால் இறப்பு சதவீதம் மிக குறைவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இதையடுத்து மாநிலம் முழுவதும் இந்நோய்த்தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்தை கடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார்

நோய்த்தொற்றிலிருந்து நீரிழிவு ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பாதிப்புகளை கொண்டுள்ள மூத்த குடிமக்களை அவர்களது இல்லத்திலேயே பாதுகாக்கவும் தமிழக அரசு உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளதாக டாக்டர் விஜயபாஸ்கர் மேலும் கூறினார் தமிழகத்தில் ஊரடங்கு முடியும்வரை டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இந்த கடைகளில் சமூக இடைவெளி பின்பற்றப்படவில்லை என்றும் உயர்நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளதாலும் கடைகள் தொடர்ந்து செயல்பட தடை விதிப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர்